கோவிட் தடுப்பு மருந்து விரைவில் கிடைக்கும் என்றும் அதுவரை கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த பல நாடுகளிலிருந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நாட்டின் பல்வேறு பகுதிகளை இணைக்கும் வகையில் இந்த பணி நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

நாட்டின் அனைத்துப் பகுதிகளிலும் உள்ள உள்கட்டமைப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று தெரிவித்த பிரதமர் இதற்காள நிதியை உறுதி செய்த பின்னரே அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார் இந்தியாவை தற்சார்பு கொண்ட நாடாக முன்னெடுத்துச் செல்வதற்கு சிறிய நகரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் சுற்றுலாவை மேம்படுத்த இ விசா திட்டம் கொண்டுவரப்பட்டு அதிக நாடுகள் அதில் பங்கேற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள புனித தலங்களுக்கு வரும் வெளிநாட்டு பக்தர்களை ஊக்குவிக்க ஸ்வதேஷ் தர்ஷன் மற்றும் பிரசாத் போன்ற திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டே திட்டங்கள் கொண்டு வரப்படுவதாக தெரிவித்த பிரதமர் நகரங்களை மேம்படுத்துவதற்கு நீண்டகால பிரக்சினைகளுக்கு தீர்வு காண்பது மக்களுக்கான வசதிகளை ஏற்படுத்துவது கூடுதலாக முதலீடுகளை நகரங்களுக்கு கொண்டு வருவது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகிய நான்கு அம்ச அனுகுமுறையை மத்திய அரசு பின்பற்றுவதாக குறிப்பிட்டார்

கோவிட்டுக்கு தடுப்பு மருந்து கிடைக்கும் நாள் வெகுதொலைவில் இல்லை என்று குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்கள் தொடர்ந்து தனிநபர் இடைவெளி உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் கேட்டுக் கொண்டார் இந்திய தொலைத்தொடர்பு கூட்டமைப்பு மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார் தொலைத்தொடர்புத் துறையும் செல்போள் நிறுவனங்கள் சங்கமும் இணைந்து இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளன

தொலைத் தொடர்புத் துறையில் சுயசார்பை எட்டுவது மின்னனு கட்டமைப்பை வலுப்படுத்துவது நிலையான வளர்ச்சி தொழில்முனைவோரை ஊக்குவிப்பது புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு பல்வேறு விஷயங்கள் இம்மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளன காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் அனைத்துப் போராட்டங்களிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளதாக மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் அரசியல் லாபம் காண்பதற்காகவே மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

முத்ரா நிதி உதவித் திட்டத்தின்கீழ்

மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதை இலக்காக கொண்டு செயவ்படுவதாகவும் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் வெற்றி பெற்றதைபோன்று தமிழகம் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் பிஜேபி வெற்றி பெறும் என்று திரு சிவராஜ்சிங் சௌகான் கூறினார் முப்படைகளின் கொடிநாள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது போரின்போது உயிர்நீத்த ரானுவ வீரர்களின் மனைவியர் முன்னாள் ரானுவத்தினா் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களின் குழந்தைகள் ஆகியோரின் நலனுக்காக கொடிநாளில் மக்களிடம் நிதி கோரப்படுகிறது இந்த நிதியத்திற்கு வழங்கப்படும் தொகைக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பாதுகாப்பு அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கொடிநாளையொட்டி பொதுமக்கள்தாராளமாக நிதி வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் தமிழகத்தில் புயல் மற்றும் மழையினால் பாதிக்கப்பட்ட கடலூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை நேரில் பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் பாதிப்புகள் குறித்து அவர்கள் கேட்டறிந்தனர் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி திரு ககன்தீப் சிங் மாவட்ட ஆட்சியர் திரு சந்திர சேகர சாக மூரி ஆகியோர் பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவிடம் விரிவாக எடுத்துரைத்தனர் மத்திய உள்துறை இணை செயலர் திரு அஷுதோஷ் அக்னிகோத்ரி தலைமையில் மத்திய வேளாண் இயக்குநர் டாக்டர் மனோகரன் மீன்வளத் துறை ஆணையர் டாக்டர் பால்பாண்டியன் மற்றும் மின்துறை துணை இபக்குநர் திரு ஓ பி சுமன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டனர் வேலுர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட சில இடங்களை நேரில் பார்வையிட்ட மத்திய குழுவிளர் மாவட்ட ஆட்சியருடன் காணொலி மூலம் எடுக்கப்பட்ட ஆதாரங்களை ஆய்வு செய்தனர் பாதிப்புகள் குறித்த முழு மதிப்பீடு நாளை மாலைக்குள் முடிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் திருகண்முகசுந்தரம் கூறியுள்ளார்

நோய் தொற்றுக்காள பரிசோதனைகளுக்குப் பின் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்கள் மட்டும் இன்று வகுப்புகளுக்கு அமைதிக்கப்பட்டனர் தமிழகத்தில் சாதி வாரியாள முழுமையான புள்ளி விவரங்களை திரட்டி அரசுக்கு அறிக்கை அளிக்க ஒய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு குலசேகரன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஆணையம் உடனடியாக செயல்பாட்டுக்கு வருவதோடு விரைவில் அதன் பணியையும் தொடங்கும் என்று கூறியுள்ளார் கடலூர் மாவட்டத்தில் புயல் மற்றம் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார் மழையால் அதிகம் பாதிக்கப்பட்ட சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளை அவர் நேரில் பார்வையிடுகிறார் இதனையடுத்து நாளை மறுநாள் திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்யவுள்ளார் தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு தடை விதித்து மாநில அரசு பிறப்பித்த அவசர சுட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்து விட்டது அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு சுப்பையா திரு சரவணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க மறுத்தது வங்கக் கடலில் மன்னார் வளைகுடா அருகே நிலைக்கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி தொடர்ந்து அதே இடத்தில் வளிமண்டல கழற்சியாக நிலைகொண்டுள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு னமய தென்மண்டல துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வீடுகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதாக எமது சுசுய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் இறுதி டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் நாளை நடைபெறுகிறது சிட்னியில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மணி ஒன்று நாற்பதுக்கு தொடங்குகிறது மூன்று போட்டிகள் கொண்ட இத்தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் ஏற்கனவே இந்தியா வென்றுள்ளது